கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படுவதாக பிரதமா் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளாா்

ரஃபேல் கொள்முதல் விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க தயாராக இருப்பதாக பிஜேபி கூறியுள்ளது

அரசுக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

வகுப்புகளை தொடங்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது

இதனை மேலும் எளிமையாக்குவதுடன் வணிக நிறுவனங்களுக்கு உகந்த முறையில் ஜி எஸ் டி வரி விதிப்பை மாற்ற வேண்டும் என்பதே அரசின் நோக்கம் என்றும் அவர் குறிப்பிட்டார் மக்களின் வாழ்க்கையையும் நாட்டில் புதிய தொழில் தொடங்குவதையும் எளிமையாக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாகவும் பிரதமா் தெரிவித்தாா் தென்சென்னை காஞ்சிபுரம் வேலூர் விழுப்புரம் ஆகிய நான்கு மாவட்டங்களைச் சேர்ந்த பிஜேபி தொண்டர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலிக்காட்சி மூலம் இன்று கலந்துரையாடுகிறார் மாலை நான்கரை மணிக்கு நடைபெற உள்ள இந்த கலந்துரையாடலின்போது பிஜேபி வாக்குசாவடி முகவர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்துகொள்ள உள்ளனர் முன்னாள் பிரதம் அடல் பிகாரி வாஜ்பாயின் முழுஉருவப் படம் நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் திறக்கப்பட உள்ளது மக்களவைத்தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜன் தலைமையிலான குழு இதற்கு ஒப்புதல் அளித்துள்ளது

ரஃபேல் விவகாரத்தில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் தவறான தகவல்களை பரப்பி வருவதாகவும் அவர் குற்றம்சாட்டினார் வரவிருக்கும் மக்களவைத் தேர்தலில் பிஜேபி வலுவான கூட்டணி அமைத்து போட்டியிடும் என்றும் திரு ராம் மாதவ் கூறியுள்ளார் பல்வேறு தடைகள் மற்றும் சிரமங்கள் இருப்பினும் உலக பொருளாதாரத்தின் முக்கிய அதிகார சக்தியாக இந்தியா உருவெடுத்து வருகிறது என முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் கூறியுள்ளார் புதுதில்லியில் நேற்று தாம் எழுதிய மாறிவரும் இந்தியா என்ற நூல் வெளியீட்டு விழாவில் பேசிய அவர் இந்தியா உலகின் மாபெரும் பொருளாதார சக்தியாக உருவெடுப்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்றார் மத்திய அரசுக்கும் ரிசா்வ் வங்கிக்கும் இடையிலான உறவு கணவன் மனைவி உறவை போன்றது என்பதால் இரு அமைப்புகளும் நல்லிணக்கத்துடன் செயல்படுவது அவசியம் என்றும் வலியுறுத்தினார் தாம் பிரதமராக பதவி வகித்த காலத்தில் மௌனமாக இருந்ததாக கூறப்படுவதை மறுத்த திரு மன்மோகன் சிங் அவ்வப்போது ஊடகத் துறையினரை சந்தித்து கலந்துரையாடியிருப்பதாகவும் தெரிவித்தாா்

பூரீஹரிகோட்டாவில் உள்ள சத்தீஷ்தவான் விண்வெளி மையத்தின் இரண்டாவது ஏவுதளத்திலிருந்து மாலை மணி நான்கு பத்துக்கு இந்த செயற்கைக்கோள் செலுத்தப்பட உள்ளது

குறிப்பாக பாதுகாப்பு துறை சார்ந்த தகவல் தொடர்புக்கு இந்த செயற்கைக்கோள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சிவகங்கை மாவட்டம் கீழடியில் ஐந்தாம் கட்ட அகழ்வாராய்ச்சி பணிகளை மேற்கொள்ள தமிழக தொல்லியல் துறைக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது இந்தப் பணிகள் அடுத்த மாத இறுதி வாரத்தில் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் இதற்கென நவீன அறிவியல் தொழில்நுட்ப முறைகளை பயன்படுத்த உள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க ஒப்புதல் வழங்கியதற்காக முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துள்ளார் இதுதொடர்பாக அவர் பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் இந்தத் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதன் மூலம் அடுத்தக்கட்ட பணிகள் தொடங்க வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் இந்தப் பணிகள் விரைந்து நிறைவடைய தேவையான முழு ஒத்துழைப்பை மாநில அரசு வழங்கும் என்றும் முதலமைச்சர் தமது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் தமிழகம் முழுவதும் அங்கன்வாடி மையங்களில் அடுத்த மாதம் முதல் எல் கே ஜி யு கே ஜி வகுப்புகளை தொடங்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது

முல்லை பெரியாறு பகுதியில் கேரள அரசு புதிய அணை கட்டுவதற்கான அடிப்படை ஆய்வை மேற்கொள்ள தமிழக அரசின் அனுமதி தேவையில்லை என மத்திய சுற்றுச்சூழல் வனத்துறை இணையமைச்சர் திரு மகேஷ் ஷர்மா கூறியுள்ளார் மாநிலங்களவையில் திமுக உறுப்பினர் திருமதி கனிமொழி எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்துள்ள அவர் கேரள அரசின் நீர்ப்பாசன துறை கேட்டுக் கொண்டதற்கிணங்க முல்லை பெரியாற்றில் இடுக்கி மாவட்டத்தில் புதிய அணை கட்டுவதற்கான ஆய்வை மேற்கொள்ள மத்திய சுற்றுச்சூழல் வனத்துறை அனுமதி வழங்கியிருப்பதாக தெரிவித்துள்ளார் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிவிக்கையின்படி நிபந்தனைகளுடன் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆய்வு செய்வதற்குதான் அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சா் கூறினார் புதிய அணைக்கான சுற்றுச்சூழல் அனுமதி பெற விண்ணப்பிக்கும்போது இருதரப்பு ஒப்புதல் அல்லது சுமூக முடிவு எட்டப்பட்டிருக்க வேண்டும் என கேரள அரசுக்கு நிபந்தனை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சா் திரு மகேஷ் ஷா்மா தெரிவித்துள்ளாா் அரசு புறம்போக்கு நிலங்களை ஆக்கிரமித்தவா்களுக்கு லஞ்சம் பெற்றுக்கொண்டு பட்டா வழங்கும் அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என சென்னை உயா்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதுதொடர்பான சுற்றறிக்கையை அனைத்து அதிகாரிகளுக்கும் நான்கு வாரங்களுக்குள் அனுப்ப வேண்டும் என்றும் நீதிபதி திரு எஸ் எம் சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார் ஆக்கிரமிப்புகளுக்கு உடந்தையாக இருக்கும் அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தால் மட்டும் போதாது என்றும் அவர்கள் மீது ஊழல் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநருக்கு நீதிபதி உத்தரவிட்டார் உள்ளாட்சித் தேர்தலை நடத்தும்படி மாநில அரசு அதிகாரிகளுக்கு எந்த உத்தரவும் நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்படாத நிலையில் அவர்களை பொறுப்பாக்க முடியாது என தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வாதிட்டுள்ளது இதுதொடர்பான வழக்கு நேற்று நீதிபதிகள் சத்தியநாராயணன் மற்றும் சுந்தர் ஆகியோர் அடங்கிய அம்வு முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபோது அரசுத்துறை செயலாளர்கள் சார்பில் வாதிட்ட வழக்கறிஞர் வார்டு மறுவரையறை தொடர்பாக பிறப்பித்த அவசர சட்டம் காரணமாகவே உள்ளாட்சித் தேர்தலை நடத்த முடியாத நிலை ஏற்பட்டது என்றார் இதற்காக அதிகாரிகளை பொறுப்பாக்க முடியாது எனவும் அவர் வாதிட்டார் தேர்தலை நடத்தும்படி மாநில தேர்தல் ஆணையத்திற்குதான் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் அரசியல் கட்சியினர் விதிகளைமீறி வைக்கும் பேனர்கள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது இதுதொடர்பான வழக்கை நேற்று விசாரித்த நீதிமன்றம் அரசு எடுத்த நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்டு விசாரணையை ஒத்தி வைத்தது இருவரி செய்திகள் அமெரிக்க ராணுவ தலைமையகமான பென்டகன் கட்டுப்பாட்டில் விண்வெளி படைப்பிரிவு ஒன்றை உருவாக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார் இலங்கை நாடாளுமன்ற எதிர்கட்சித் தலைவராக முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்சே நியமிக்கப்பட்டுள்ளார் இதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது இன்னும் எட்டு ஆண்டுகளுக்குள் இந்தியா ஐந்து ட்ரிலியன் டால் பொருளாதார நாடாக உருவெடுக்கும் என மத்திய வா்த்தக தொழில்துறை அமைச்சா் திரு சுரேஷ் பிரபு தெரிவித்துள்ளாா் தேசிய குடிமக்கள் பதிவேடு திட்டத்தை அசாம் தவிர நாட்டின் வேறு எந்த மாநிலத்திற்கும் விரிவுபடுத்தும் திட்டம் இல்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது நாட்டில் விற்பனையாகும் ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீத பால் பயன்படுத்துவதற்கு தகுதியற்றது என மத்திய அரசு தெரிவித்துள்ளது

தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து தெலுங்கு தேசம் மற்றும் ராஷ்டிரிய லோக் சமதா கட்சிகள் விலகியுள்ள நிலையில் லோக் ஐனசக்தி கட்சிக்கான தொகுதி பங்கீட்டு பிரச்சினைக்கு தீர்வு காணாவிட்டால் கூட்டணி மேலும் பலவீனம் அடையும் என லோக் ஜனசக்தி கட்சியின் நாடாளுமன்ற குழுத்தலைவர் திரு சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார் தமிழக சட்டப்பேரவையின் பொதுக்கணக்கு குழுவினா் அதன் தலைவா் திரு துரைமுருகன் தலைமையில் குமி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுவரும் அரசுத் திட்ட பணிகளை ஆய்வு செய்தனா் பிளாஸ்டிக் பைகள் உள்ளிட்ட மக்காத பிளாஸ்டிக் பொருட்களுக்கு ஜனவரி முதல் தேதி முதல் தடை விதித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள உத்தரவுக்கு தடை விதிக்க சென்னை உயா்நீதிமன்றம் மறுத்துவிட்டது